அரசு செய்துள்ளது

தியாகத் திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இன்று நாடெங்கும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது

இனி விரிவான செய்திகள் ஜம்மு கஷ்மீரில் மக்கள் பக்ரீத் பண்டிகையை அமைதியாக கொண்டாடும் வகையில் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அம்மாநில நிர்வாகம் தெரிவித்துள்ளது வங்கிகள் ஏடிஎம்கள் சந்தைகள் நேற்று திறந்திருந்தாகவும் மக்கள் கடைகளுக்கு செல்ல வசதியாக தடைகள் தளர்த்தப்பட்டதாகவும் அரசு உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தாா்

இன்று பக்ரீத் தொழுகைகளில் பங்கேற்க மசூதிகளுக்கு செல்ல மக்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள் தடைகள் தளர்த்தப்பட்டிருப்பதாகவும் பொது மக்கள் நடமாட்டமும் பேருந்து மற்றும் வாகன போக்குவரத்து மேம்பட்டிருப்பதாகவும் ஸ்ரீநகர் துணை ஆணையாளர் திரு சாகீத் இக்பால் சவுத்திரி தெரிவித்தாா்

காய்கறி எல்பிஜி சிலிண்டர் இறைச்சி மற்றும் முட்டைகளை வீடுகளுக்கு அனுப்பி வைக்க வாகனங்களை அதிகாரிகள் ஏற்பாடு செய்துள்ளனர் பல்வேறு அத்தியாவசிய பொருட்களை போதமான அளவு அரசு இருப்பில் வைத்துள்ளது

விமானங்கள் உரிய நேரங்களில் இயக்கப்படுவதாகவும் விமான டிக்கெட்டுகள் சென்று வருவதற்கான அனுமதி சீட்டாக கருதப்படுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தூய்மை மற்றும் சுகாதார ஏற்பாடுகளை உள்ளாட்சி அமைப்புகள் செய்துள்ளன நாட்டின் இதர பகுதிகளில் கல்வி பயின்று வரும் இம்மாநிலத்தை சேர்ந்த மாணவர்கள் வசதிக்கென அலிகார் புதுதில்லி உள்ளிட்ட பல இடங்களில் ஒருங்கிணைப்பு அதிகாரிகளை அரசு நீர்ணயித்துள்ளது இதன் மூவம் இவர்கள் பக்ரீத் பண்டிகையை கொண்டாடவும் கஷ்மீரில் உள்ள தங்கள் குடும்பத்தினருடன் தொடர்புகொள்ளவும் வசதி ஏற்பட்டுள்ளது

இதர ஐந்து மாவட்டங்களில் பக்ரீத் பண்டிகைக்கு என தடைகள் தளர்த்தப்பட்டுள்ளன இதனிடையே ஜம்மு கஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தரத்து செய்யப்பட்டதன் மூலம் தீவிரவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்றும் இந்த மண்டலத்தின் வளர்ச்சி உறுதி கெய்யப்படும் என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் இதனிடையே பாகிஸ்தான் தனது தரப்பில் சும்ஜுதா எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கத்தை நிறுத்தியதை அடுத்து இந்தியாவும் தனது பகுதியில் இந்த ரயில் சேவையை ரத்து செய்துள்ளது

சென்னையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத் துறை சார்பில் தொகுக்கப்பட்டுள்ள குடியரகத் துணைத் தலைவரின் இரண்டாண்டு கால பணிகள் குறித்த நூல் வெளியீட்டு விழாவில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் இம்மாநிலத்தை இரண்டாக பிரித்திருப்பது இந்த மண்டல மக்கள் மற்றும் நாட்டின் நலத்துக்கு உகந்ததாக இருக்கும் என்று அவர் கூறினார் இந்த நாலை தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி ஆகியோர் முன்னிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா வெளியிட்டார்

தற்போது இதற்கான மசோதா மாநிலங்ளவையில் நிறைவேறிய போது உறுப்பினர்களின் உணர்வுகள் ஆர்வத்துடன் காணப்பட்டதை நினைவு கூர்ந்த அவர் இந்த மசோதா கமுகமாக நிறைவேறியது குறிதது திருப்தி தெரிவித்தாா் நாடாளுமன்றத்தில் விவாதம் விளக்கம் பணிநிறைவேற்றம் ஆகியன இருக்க வேண்டும் என இடையூறுகள் இருக்க கூடாது என்றும் திரு வெங்கய்யா நாயுடு கேட்டுக்கொண்டார் பழங்குடியின சமுதாயத்தினரின் நிதிநிலை மேம்பாட்டுக்கென அவர்களை தற்சார்பு தன்நிறைவு கொண்டவர்களாக மேம்படுத்த வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின்கட்கரி கூறியுள்ளார் மகாராஷ்டிரா மாநிலத்தின் அரக சாரா அமைப்பு ஒன்று நடத்தும் ஏகலவ்யா ஏகல் வித்தியாலயா பள்ளியின் நிகழ்ச்சி ஒன்றில் அவர் பேசினார்

பழங்குடியின மக்களுக்கு குறுசிறு நடுத்தர தொழில்கள் அமைச்சகத்தின் மூலம் அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என அமைச்சர் உறுதி அளித்தாா்

இம்மாநிலதத்தின் போலாங்கீர் கஜபதி கலாஹண்டி கந்தமால் கோராப்பூர் மல்காங்கிரி நபரங்கூர் ராயகாடா சம்பல்பூர் மாவட்டங்களில் கனமழை காரணமாக பொது சொத்துக்களுக்கு பலத்த சுசேதம் ஏற்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன தியாகத் திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இன்று நாடுமுழுவதும் உற்சாகத்துடன் கொண்டாப்படுகிறது இஸ்லாமிய மக்கள் ஈத்கா மற்றும் மசூதிகளில் சிறப்பு தொழுகைகளில் பங்கேற்றனர் தில்லியில் ஈத் சிறப்பு தொழுகைகள் ஜமா மஸ்ஜித் ஃபத்தேப்பூர் மகுதி ஷாகி இத்கா ஆகியவற்றில் நடைபெறுகின்றன பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத் தலைவர் திரு எம் வெங்கய்யா நாயுடு உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசு தலைவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் இத் உல் ஜூகா எனப்டும் இந்த பண்டிகை அன்பு சகோதரத்துவம் மனித குல சேவை ஆகியவற்றை வலியுறுத்துவதாக குறிப்பிட்டுள்ளாா் குடியரசு துணைத் தலைவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் பக்தி தெய்வ நம்பிக்கை தியாகம் ஆகியவற்றை வலிபுறுத்தும் இந்த பண்டிகை சகோதரத்துவம் இரக்கம் ஒற்றுமை ஆகியவற்றை துண்டுவதாக அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் தாராள மனப்பான்மையை வலியுறத்தும் என்றும் மக்களை ஒருங்கிணைக்கும் என்றும் தாம் நம்புவதாக கூறியுள்ளார் பாகிஸ்தானில் கர்தார்பூர் சாலை அமைப்பு பணிகளில் சுணக்கம் ஏற்பட்டிருப்பதாக வரும் செய்திகள் கவலை அளிப்பதாக உள்ளது என்று பஞ்சாப் முதலமைச்சர் கேப்டன் அம்ரீந்தர் சிங் கூறியுள்ளார் சீக்கிய சமுதாயத்தினருக்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த இந்த திட்டத்தில் பாகிஸ்தான் அளித்த உறுதிமொழியிலிருந்து அது பின்வாங்கக் கூடாது என்று முதலமைச்சர் வலியுறத்தியதாக அரசு அறிக்கை தெரிவிக்கிறது

கஷ்மீர் இந்தியாவின் உள்நாட்டு விவகாரம் என்றும் பாகிஸ்தான் அதனுடன் இருதரப்பு தூதரக வர்த்தக உறவுகளை இணைக்க கூடாது என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வுக்கான கட்டணங்களை சி பி எஸ் சி உயர்த்தியுள்ளது

ஐந்தாண்டுகளுக்குப் பிறகு தேர்வு கட்டணங்கள் உயர்த்தப்பட்டிருப்பதாக சி பி எஸ் சி கூறியுள்ளது

வகதைவ குடும்பகம் நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்ச்சி சாம்பியன்ஸ் உலக சாதனை புத்தகத்தின் இடம் பெற்றிருப்பதாகவும் மாநில அரசு செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது இந்த நிகழ்ச்சியில் சத்தீஸ்கர் மாநில முன்னாள் முதலமைச்சர்கள் திரு ராமன் சிங் திரு அஜித் ஜோகி மாநில அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அமெரிக்காவும் தாலிபாள் அமைப்பும் அமைதி ஒப்பந்தம் ஒன்றை இறுதி செய்யும் நிலையில் உள்ளன அப்கானிஸ்தான் அரசை கலந்தாலோசிக்காமல் ஏற்படும் இந்த ஒப்பந்தம் தனது உள்விவகாரத்தில் வெளிநாட்டு தலையீடு என்று ஆப்கானிஸ்தான் அதிபர் அஷ்ரப் கனி கூறியுள்ளார் அல் அதா நகரில் பக்ரீத் பண்டிகையையொட்டி பேசிய அதிபர் இதனை தெரிவித்தாா் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள அதிபர் தேர்தல் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் ஆப்கானிஸ்தாளின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் ஆற்றல் மிக்க மக்கள் ஆதரவு பெற்ற தேர்தல் முடிவு அவசியம் என்று திரு அஷ்ரவ் கனி கூறினார் இந்த தேர்தலுக்கு முன்னதாக செட்டம்பர் முதல் தேதி வாக்கில் அமைதி ஒப்பந்தம் ஏற்படக் கூடும் என்று அமெரிக்க தாதர் திரு ஜல்மாய் கலில் ஐத் தெரிவித்தார்